நாட்டின் வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் பொது மக்களிடையே அறிவியல் ஆர்வத்தை அதிகரிக்க வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

உள்நாட்டு தொழில் நிறுவனங்களின் நலனைக் கருத்தில் கொண்டு மண்டலப் பொருளாதார ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் இந்தியா இணையவில்லை என வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்

நடத்தி வருகிறது

காவல்துறையினா் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனா் இனி விரிவான செய்திகள் நாட்டின் வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் அறிவியல் ஆர்வத்தை அதிகிக்க வேண்டுமென பிரதம் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் திருவிழாவை காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் இன்று தொடங்கி வைத்தார் மூடநம்பிக்கைகளைக் குறைப்பதுடன் வளர்ச்சியை முன்னெடுக்கும் வகையில் அறிவியல் ஆர்வம் திகழ்வதாக அவர் கூறினார் பொதுமக்களுக்கு உகந்த முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய அறிவியல் தீர்வுகளைக் காண வேண்டுமென பிரதமர் வலியுறுத்தினார் கண்டுபிடிப்புகளுக்கு அரசு ஆதரவு அளித்து வருவதாக அப்போது அவர் கூறினார்

இளம் மாணவ மாணவிகள் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் பயிற்சி பெற இந்த மையங்கள் உதவுவதாக அவர் கூறினார் மேற்குவங்க ஆளுநர் திரு ஜெகதீப் தங்கா் மற்றும் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷவர்தன் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் மண்டல பொருளாதார ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் இந்தியாவால் தெரிவிக்கப்பட்ட ஆட்சேபனைகள் விரைவில் தீர்க்கப்படுமென சீனா தெரிவித்துள்ளது

இந்த கூட்டத்தில் பேசிய பிரதம் திரு நரேந்திரமோடி சந்தை வாய்ட்டு மற்றும் ஏற்றுமதி விதிகள் அனைவருக்கும் சமமாக இல்வாததால் இந்த அமைப்பில் இணைய முடியாது என்று அறிவித்தாா் குறிப்பாக விலை குறைந்த சீன விவசாய பொருட்கள் மற்றும் தொழில்துறை பொருட்கள் இந்திய உள்நாட்டு சந்தையில் அதிக ஆதிக்கம் செலுத்த இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கலாம் இதனால் உள்நாட்டு விவசாயிகள் மற்றும் தொழில்துறையினா் அதிகளவிலான பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் என்ற காரணத்தால் விதிகளில் மாற்றம் செய்யக்கோரி இந்த ஒப்பந்தத்தில் இணையப்போவதில்லை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்தார் இந்நிலையில் பெய்ஜிங்கில் செய்தியாளா்களிடையே பேசிய சீன வெளியுறவுத்துறை செய்தித் தொட்பாளர் திரு

மண்டல பொருளாதார கூட்டமைப்பின் ஒப்பந்தத்தில் இணையாததற்கு திரு நரேந்திரமோடிக்கு மத்திய வர்த்தக துறை அமைச்சா் திரு பியூஷ் கோயல் பாராட்டு தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடையே பேசிய அவர் மண்டல பொருளாதார கூட்டமைப்பின் செயல்பாடுகள் அனைவருக்கும் சமமான வாய்ப்பை வழங்கும் வகையில் இல்லை என்று கூறினார் குறிப்பாக விவசாயம் மற்றம் பால் உற்பத்தி துறையை இந்த ஒப்பந்தத்தில் இருந்து இந்தியா ஒதுக்கியே வைத்திருந்ததாக அவர் தெரிவித்தார் இந்திய வர்த்தகம் சமமற்ற நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட கூடாது என்பதற்காகவே இந்த முடிவை பிரதமா் எடுத்திருப்பதாக அமைச்சா் விளக்கம் அளித்தாா் நேற்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மிக சிறந்த நிா்வாகியாக பிரதமா் செயல்பட்டு நாட்டின் நலனுக்கு உகந்த முடிவை எடுத்ததாக அமைச்சா் கூறினாா் நாட்டின் வடமாநிலங்களில் பல்வேறு பகுதிகளில் காற்று மாசால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் அவற்றை கட்டுப்படுத்தும் நடைமுறைகள் குறித்து பிரதமா் திரு

செயலாளர் திரு

மிஸ்ரா கலந்துக்கொண்டு பஞ்சாப் ஹரியாளா மற்றும் புதுதில்லியில் காற்று மாசை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்தாா் இந்த கூட்டத்தில் மேற்கு மாநிலங்களில் புயல் நிலவரங்கள் குறித்தும் பிரதமர் ஆலோசனை நடத்தினார்

பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் சேவை துறைக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச கண்காட்சியை அமைச்சா் இன்று தொடங்கி வைத்தாா் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவா் சேவை மற்றும் உற்பத்தி துறை மேம்படுத்த வேண்டுமௌ கூறினார் சேவை துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்த அவர் கற்றுலாதலங்கள் வேலைவாய்ப்பை உருவாக்கும் மையங்களாக உள்ளதாக தெரிவித்தார்

பியூஷ் கோயல் தெரிவித்தார் பஞ்சாபில் குருகிரந்த் சாஹிப்பின் சேவா கொண்டாட்டங்களை அம்மாநில முதலமைச்சர் திரு அமரேந்திர சிங் இன்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அறிவுரைகளை பின்பற்றி பொதுமக்கள் பொறுமை மற்றும் நல்லிணக்கத்துடன் தேசிய நலனை காக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்

மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் இரண்டுநாள் பயணமாக டாக்கா சென்றடைந்தார் நாட்டிற்கான இந்தியத்துதர் திருமதி ரிவா கங்குலிதாஸ் வரவேற்றார் இன்று பங்களாதேஷ் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு ஹசன் மஹமுத்தை திரு ஜவடேகர் சந்தித்து பேசுகிறார் வங்கதேசத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் ஷேக் முஜிபூர் ரஹ்மாள் நிளைவிடத்திற்கும் சென்று அமைச்சர் மரியாதை செலுத்தினார் இரு நாடுகளும் வலுவாள நட்புறவை கொண்டுள்ளதா தெரிவித்த அமைச்சர் வங்கதேச அமைச்சளர இந்தியா வருமாறு அழைப்பு விடுத்தாா்

புததில்லியில் காவலர் ஒருவரை வழக்கிறஞர்கள் தாக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காவல்தறையினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த சனிக்கிழமை டிஸ் அசாரி நீதிமன்றத்தில் வழக்கறிஞா்கள் காவலா்களை தாக்கினா் நேற்று செகட் நீதிமன்ற வளாகத்தில் காவலர் ஒருவரை வழக்கறிஞர் தாக்கியுள்ளார் இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கோரி தில்லி காவல்துறையினா் பழைய காவல்துறை தலைமை அலுவலகத்திற்கு எதிரே போராட்டம் நடத்தி வருகின்றனா் அவர்களிடையே பேசிய காவல்துறை ஆணையர் திரு அமுல்யா பட்நாயக் காவல்தறையினர் போராட்டத்தை கைவிடுமாறு கேட்டுக் கொண்டார் அரசும் காவல்துறையினரும் சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும் என பொதமக்கள் எதிபாப்பதாகவும் அதனை கருத்தில்கொண்டு காவல்துறையின் கண்ணியத்திற்கு ஏற்பவாறு பணிக்கு திரும்ப வேண்டுமென அவர் கேட்டுக் கொண்டார் விவகாரத்தில் நீதிமன்ற விசாரணைக்கு தில்வி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த இதுதொடர்பாக உள்துறை அமைச்சகத்திற்கு தில்லி காவல்துறை அறிக்கையை அனுப்பியுள்ளது மகாராஷ்டிராவில் முதலமைச்சா் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான நிலையான புதிய அரசு விரைவில் அமையும் என்று அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சந்திராகாந்த் பாட்டீல் தெரிவித்துள்ளார் மும்பையில் முதலமைச்சா் இல்லத்தில் இன்று நளடபெற்ற பிஜேபிட மூத்த தலைவர்கள் கூட்டத்திற்கு பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்தார்

முறைப்படி சிவசேனா தனது கோரிக்கைகளை முன் வைத்தவுடன் அதுகுறித்து பரிசீலிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் பிஜேபியின் சட்டப்பேரவைக் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒழுத திரு பட்னாவிஸ் முதலமைச்சராக தொடர்வார் என்று திரு சந்திரகாந்த் பாட்டீல் கூறினார் ஜம்மு காஷ்மீரில் காவலில் வைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சித் தலைவர்களை விடுதலை செய்ய வேண்டுமென தேசிய மாநாட்டுக் கட்சி வலியுறுத்தியுள்ளது

ராம்விலாஸ் பாஸ்வானின் மகன் திரு

புதுதில்லியில் நடைபெற்ற அக்கட்சியின் தேசியக்குழுக் கூட்டத்தில் தற்போது தலைவராக உள்ள திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தனது மகனின் பெயரை புதிய தலைவர் பதவிக்கு முன்மொழிந்தார் இதனையடுத்து மக்களவை உறுப்பினரான சிரக் பாஸ்வான் திரு லோக் ஐன்சக்தியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்

காத்மாண்டுவில் அதிபர் இல்லத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதவியேற்பு விழா நடைபெற்றது

தோஹாவில் இன்று நடைபெற்ற போட்டியில் இளவேனில் வாளறிவன் அபூர்வி சந்தேவா அஞ்சும் முட்கில் ஆகியோரைக் கொண்ட இந்திய அணி இந்த வெள்ளிப் பதக்கத்தை வென்றது